சீனாவுக்கு செல்வதை தவிர்க்கும்படி மக்களுக்கு மத்திய அரசு உரிய ஆலோசனை கூறியிருக்கிறது

செய்துள்ளன தில்லி சட்டமன்ற தேர்தல் பிரச்சாரம் தீவிரமடைந்துள்ளது

ஆஸ்திரேலிய ஒபள் டென்னிஸ் ஆடவர் ஒற்றையர் பிரிவில் நோவக் ஜோகோவிச் எட்டாவது முறையாக பட்டம் வென்று சாதனை படைத்துள்ளார்

கொரோனா வைரஸ் க்கு பாதிப்புக்கு உள்ளானதாக கண்டறியப்பட்ட மூவரும் தற்போது தனிமைப்படுத்தப்பட்டு உள்ளதாகவும் அவர்களது உடல்நிலை சீராக உள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது

சீனாவுக்கு செல்வதை தவிர்க்குமாறு மற்றுமொரு அறிவிப்பு வெளியிடப்பட்டுள்ளது

சீனாவிலிருந்து இந்தியா வருவதற்கு அறிவிக்கப்பட்ட மின்னனு விசா முறை தற்காலிகமாக ரத்து செய்யப்பட்டுள்ளது ஆன்லைன் மூலம் விண்ணப்பம் செய்வதம் நிறுத்தி வைக்கப்பட்டுள்ளது ஏற்கனவே ஈ விசா பெற்றுள்ள சீனர்களுக்கு இந்த வசதி தற்காலிகமாக நிறுத்தி வைக்கப்பட்டுள்ளது சீனாவிலிருந்து இந்தியாவுக்கு வரவேண்டிய கட்டாயம் ஏற்பட்டால் பெய்ஜிய் ஷாங்காய் குவான்குசோ நகரங்களில் உள்ள இந்தியத் தூதரகத்தை அனுகும்படி அறிவுறுத்தப்பட்டுள்ளது

மலேஷியாவில் இருந்து வந்த ஒருவருக்கு வைரஸ் பாதிப்பு அறிகுறி இருப்பதால் ரானுவ மருத்துவமனைக்கு மாற்றப்பட்டுள்ளார் என்றும் அவரது உள்ளது என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது கொரோனா வைரஸ் தாக்குதலை சமாளிக்க எந்த அளவிற்கு தயார்நிலை உள்ளது என்பது குறித்து மத்திய அமைச்சரவை செயலர் உயர்நிலைக் குழுவுடன் நேற்று ஆலோசனை நடத்தினார் இதுவரை இதேபோன்று ஆறு முறை ஆய்வுக்கூட்டம் நடந்துள்ளது

கொரோனா வைரஸ் பரவுவதை சில முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் மூலம் தடுக்கமுடியும் என்று மருத்துவ வல்லுநர்கள் தெரிவித்துள்ளனர் தில்லி எய்ம்ஸ் மருத்துவமனையின் பேராசிரியர் ரன்தீப் குலேரியா எமது செய்தியாளரிடம் பேசுகையில் சீனாவிலிருந்து திரும்பியவர்கள் இந்த முன்னெச்சரிக்கையை அவசியம் கடைபிடிக்க வேண்டும் என்று அறிவுறுத்தினார் கொரோனா வைரஸ் சுவாசத்தின் மூலம் பரவக்கூடியது என்றும் இருமல் அல்லது தும்மலின்போது வெளிவரும் நீர்த்துளிகள் மற்றவர்கள் மேல் படும்போது பரவ வாய்ப்புள்ளதாகவும் தெரிவித்தார் எனவே இருமல் அல்லது தம்மல் வரும்போது கைகுட்டையை பயன்படுத்தமாறு அவர் கேட்டுக்கொண்டார் இந்த வைரஸ் பரவினால் தொண்டை மற்றும் நுரையீரல் பகுதியை அதிகம் பாதிக்கும் என்று அவர் தெரிவித்தார்

பிலிப்பைன்ஸ் நாட்டிலும் ஒருவர் இதற்கு பலியாகி இருக்கிறார்

இது தொடர்பாக தெற்மனியின் சுகாதாரத்துறை அமைச்சர் திரு ஜென்ஸ் ஸ்பான் அமெரிக்க சுகாதாரத்துறை அமைச்சருடன் தொலைபேசியில் தொடர்புகொண்டு பேசினார்

இதனிடையே சீனாவின் அண்டை நாடுகளான மங்கோலியா ரஷ்யா நேபாள் ஆகியவை சீனாவுடனான தங்களது நில எல்லைகளை மூடியுள்ளன குடியுரிமை திருத்தச் சட்டம் தேசிய மக்கள் தொகை பதிவேடு ஆகியவற்றை எதிர்த்து நாடாளுமன்ற மக்களவையில் எதிர்க்கட்சிகள் இன்று அமளியில் ஈடுபட்டன காலை மக்களவை கூடியதும் காங்கிரஸ் திமுக பகுஜன் சமாஜ் மற்றும் இடது சாரிகட்சிகளின் உறுப்பினர்கள் அவையிள் மையப் பகுதிக்கு வந்து ஜனநாயகத்தை காப்போம் என்று கோஷம் எழுப்பினார்கள் தில்லி சட்டமன்றத் தேர்தலில் சர்ச்சைக்குரிய வகையில் பேசியதாக எதிர்க்கட்சிகளால் விமர்சிக்கப்பட்ட மத்திய நிதித்துறை இணையமைச்சர் திரு அனுராக் தாக்கூர் பதிலளிக்க முனைந்தபோது அதற்கு எதிர்க்கட்சியினர் இடமளிக்கவில்லை கேள்விநேரத்தில் இடையூறு செய்யாமல் உறுப்பினர்கள் அவரவர் இருக்கைக்கு செல்லுமாறு அவைத்தலைவர் திரு ஒம்பிர்லா கேட்டுக்கொண்டதை அவர்கள் பொருட்படுத்தாமல் கோஷம் எழுப்பியவன்ணம் இருந்தார்கள்

தில்லியில் சட்டப்பேரவை தேர்தல் பிரச்சாரம் தீவிரம் அடைந்துள்ளது பிரதமர் திரு நரேந்திர மோடி கிழக்கு தில்லியில் இன்று நடைபெறும் பேரணியில் பங்கேற்று உரையாற்றுகிறார்

பிஜேபி தலைவர் திரு ஜே பி நட்டா மத்திய அமைச்சர்கள் திரு ராஜ்நாத் சிங் திரு பிரகாஷ் ஜவடேகர் உள்ளிட்டோரும் தங்களது கட்சி வேட்பாளர்களை ஆதரித்து பல்வேறு இடங்களில் பொதுக் கூட்டங்களில் உரையாற்றினார் கிராரி தொகுதியில் நடைபெற்ற பேரணியில் தில்லி முதலமைச்சரும் ஆம் ஆத்மி கட்சி தலைவருமான திரு அரவிந்த் கெஜ்ரிவால் பங்கேற்றார் துணை முதலமைச்சர் திரு மணிஷ் சிசோடியா கிச்சாடிப்பூர் பகுதியில் நேற்று பிரச்சாரம் செய்தார் காங்கிரஸ் மூத்த தலைவரும் ஹரியாளா முன்னாள் முதலமைச்சருமான பூபிந்தர் ஹுடா முன்ட்கா தொகுதியில் தமது கட்சி வேட்பாளர்களுக்கு ஆதரவாக பிரச்சாரம் மேற்கொண்டார்

பள்ளி பருவத்திலேயே திறன் மேம்பாட்டு பயிற்சிகள் வழங்கப்பட வேண்டியது அவசியம் என்று குடியரசுத் துணைத்தலைவர் திரு வெங்கையா நாயுடு தெரிவித்துள்ளார் கர்நாடக மாநிலம் ஹுபாளியில் தேஷ் பாண்டே அறக்கட்டளை திறன் பயிற்சி மையத்தில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் கலந்தகொண்டு பேசிய அவர் கல்விமுறையில் திறன்பயிற்சிக்கு இதுவரை அதிக கவனம் செலுத்தப்படவில்லை என்றார்

பிரதம மந்திரியின் தாய்சேப் நலத்திட்டத்தை செயல்படுத்துவதில் மத்திய பிரதேச மாநிலம் முதலிடம் பெற்றுள்ளது இதற்கான விருதை மகளிர் மற்றும் குழந்தைகள் நலத்துறை அமைச்சர் திருமதி ஸ்மிருதி இரானி இன்று புதுதில்லியில் வழங்குகிறார் இந்த திட்டத்தில் மாவட்ட அளவில் இந்துர் மாவட்டம் முதலிடம் பெற்றுள்ளது மகாராஷ்டிராவில் நேற்றிரவு நடந்த சாலைவிபத்தில் பத்து பேர் உயிரிழந்தார்கள் இரண்டு பேருக்கு காயம் ஏற்பட்டது

சென்னை மெரினாவில் உள்ள அன்னாரது நினைவிடத்தில் முதலமைச்சர் திரு எடப்பாடி பழனிசாமி துணை முதலமைச்சர் திரு ஒ பள்ளீர்செல்வம் மற்றும் அமைச்சர்கள் மலர்தூவி மரியாதை செலுத்தினர் திமுக தலைவர் மு க ஸ்டாலின் பேரணியாக சென்று மலர்வளையம் வைத்தார் தலைநகர் தில்லியில் மதிமுக பொதுச் செயலாளர் திரு வைகோவும் நாடாளுமன்ற உறுப்பினர் திரு கணேசமூர்த்தியும் மரியாதை செலுத்தினர் இலங்கை செல்லும் சீன குடிமக்களுக்கு டாக்சிகள் ஒட்டல்கள் தங்கும் விடுதிகள் அனுமதி மறுப்பதாக சீனா புகார் கூறியிருக்கிறது நெருக்கடியின்போது உதவுவதே உண்மையான நட்பு என்ற அடிப்படையில் இந்த பிரச்சனையை இலங்கை அரசு பார்க்க வேண்டும் என்றும் சீனா கூறியுள்ளது இலங்கை மக்களின் கவலையை புரிந்து கொள்வதாகவும் அதேசமயம் கொரோனா வைரஸ் தாக்குதலை தடுத்து நிறத்த சீனா ஏராளமான நடவடிக்கைகளை மேற்கொண்டுள்ளதை இலங்கை மக்கள் தெரிந்து கொள்ள வேண்டும் என்றும் இலங்கைக்கான சீனத் துதர் திரு சென் ஜீயுயான் ஒரு அறிக்கையில் தெரிவித்துள்ளார் பிரிட்டன் தலைநகர் லன்டனில் பயங்கரவாதிகள் நடத்திய தாக்குதலில் மூன்று பேர் காயமடைந்தாரகள் போலி குண்டு ஒன்றை உடைக்குள் மறைத்து வைத்திருந்த பயங்கரவாதியை ஸ்காட்லாந்து யார்டு அதிகாரிகள் சுட்டுக் கொன்றார்கள் பயங்கரவாத குற்றத்திற்காக தண்டிக்கப் படுவோருக்கு வழங்கப்படும் தண்டனையை மேலும் கடுமையாக்கும் முறையில் சுட்டம் கொண்டு வரப்படும் என்று பிரிட்டீஷ் பிரதமர் திரு போரீஸ் ஜான்சன் ஒரு அறிக்கையில் கூறியிருக்கிறார் பயங்கரவாத குற்றங்களை தடுப்பதற்காக மேலும பல அடிப்படை மாற்றங்கள் கொண்டு வரப்படும் என்றும் அது இன்று அறிவிக்கப்படும் என்றும் பிரிட்டீஷ் பிரதமர் மேலும் கூறியிருக்கிறார் ஆஸ்திரேலிய ஒபன் டென்னிஸ் போட்டியின் ஆடவர் ஒற்றையர் பிரிவில் செர்பியாவின் நோவக் ஜோகோவிச் எட்டாவது முறையாக பட்டம் வென்று சாதனை படைத்துள்ளார் மெவ்பர்னில் நேற்று நடைபெற்ற இறுதியாட்டத்தில் அவர் ஆஸ்திரியாவின் டோமினிக் தீம் ஐ தோற்கடித்தார்